அரசு அமைக்க ஆளுநர் தங்களுக்கு உரிய கால அவகாசம் வழங்கவில்லை என்று சிவசேனா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது

இன்று மதியம் பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்றடைகிறார்

உலக நாடுகள் முன்வர வேண்டுமென்று வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டுள்ளார்

விளையாட இந்தியாவின் சவுரவ் வர்மா தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் நிலவும் அரசியல் சூழல் குறித்து நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக்கூடி விவாதித்தது இதனைத் தொடர்ந்து மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தமாறு அமைச்சரவை பரிந்துரை செய்தது இந்த பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மகாராஷ்டிராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த உத்தரவிட்டார்

முன்னதாக மகாராஷ்டரா மாநிலத்தில் ஆட்சியமைக்க ஆளுநர் அவகாசும் அளிக்காததை எதிர்த்து சிவசேனா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்கக்கோரிய சிவசேனா தரப்பு வழக்கறிஞர்களின் வாதத்தை நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை சிவசேனாவை ஆட்சியமம்க்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அரசியல் சுட்ட அமைப்பை எதிர்த்து அம்மாநில ஆளுநரும் மத்திய அரசும் செயல்படுவதாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் கர்ஜிவாவா குற்றம் சாட்டியுள்ளாா்

இந்த மாநாட்டின் கருப்பொருள் புதுமையான எதிர்காலத்தை நோக்கிய பொருளாதார வளர்ச்சி என்பதாகும் இந்த மாநாடு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது ஆறாவது முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்துகொள்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிய வளர்ச்சி வங்கி மற்றும் பிரிக்ஸ் வர்த்தக கவுன்சில் உறுப்பினர்களை சந்தித்து பேசுகிறார் இந்த மாநாட்டிற்கு முன்பாக அமைச்சர்கள் அளவிலான பல்வேறு கட்டப்பேச்சுவார்த்தைகள் ஏற்கெனவே நடைபெற்று முடிந்தது அறிவியல் தொழில்நுட்பம் புதுமையான கண்டுபிடிப்புகள் மின்னணு வர்த்தகம் பொருளாதாராக் குற்றங்கள் பண மோசடி உள்ளிட்டவற்றை இந்த மாநாட்டில் கலந்துகொள்ள இருக்கும் தலைவர்கள் விவாதிக்க உள்ளதாக அங்குள்ள எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரிக்ஸ் புதுமைக்கான அமைப்பு பிரக்ஸ் எதிர்கால வளர்ச்சி அமைப்பு மற்றும் பெண்கள் வர்த்தக கூட்டமைப்பு ஆகியவை இந்த மாநாட்டில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இம்மாநாட்டில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வர்த்தகப் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் பிரேசில் பயணத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பிரிக்ஸ் தலைவர்களுடன் தாம் நடத்த உள்ள பேச்சுவார்த்தை குறித்து ஆவலுடன் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மாநாட்டிற்கிடையே பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக அமைப்பினருடன் தாம் கலந்துரையாட உள்ளதாக அவர் கூறியுள்ளா் எரிசக்தி துறையில் முதலீடு செய்வதற்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்ந்து வருகிறது என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளாா்

அபுதாபியில் ஹைட்ரோகார்பன் இயக்குநரகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் எண்ணெய் எரிவாயு ஆகிய துறைகளில் இந்தியா அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துவருவதாக குறிப்பிட்டார் இந்தத் துறையில் முதலீடு செய்ய உலக அளவில் பட்டியலிடப்பட்டுள்ள பத்து நாடுகளில் இந்தியா இடம் பெற்றுள்ளதாக தெரிவித்தாா் உலக அளவில் இந்தியாவின் எரிசக்தி பயன்பாடு மூன்றாவது இடத்தில் உள்ளதாகவும் வரும் ஆண்டுகளில் இது மேலும் அதிகரிக்கும் என்று அவர் கூறினார்

இது தொடர்பாக பல்வேறு கண்காட்சிகள் கருத்தரங்கங்கள நடைடெற்றன குருநானக் தேவ் குறித்த ஆவணப்படம் திரையிடப்பட்டது இந்த நாளையொட்டி மரக்கன்றுகள் நடுதல் மருத்துவ முகாம்கள் ஆகிய நிகழ்ச்சிகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்றன யுனஸ்கோ சார்பில் குருநானக் தேவ் குறித்த புத்தகங்கள் பல்வேறு மொழிகளில் அச்சடிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டது

டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தீவிரவாத அமைப்புகள் வளர்ச்சி பெறுவதை தடுப்பதற்கு இருதரப்பு மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பு அளிக்க நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாரிஸ் அமைதிக்கான அமைப்பின் சார்பில் நடைபெற்ற சுட்டத்தில் டிஜிட்டல் தொழில்நட்பத்தில் எழும் பிரச்சனைகள் குறித்து அவர் பேசினாா் பாதுகாப்பாள வகையில் டிஜிட்டல் தளங்களை உருவாக்குவதற்கும் அதில் தீவிரவாத அமைப்புகளின் பிரச்சாரங்களை தடுப்பதற்கு அனைத்து நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டாா் பிரான்ஸ் நியூசிலாந்து கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் எடுத்துவரும் முயற்சிக்கு இந்தியா ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் இந்த நாடுகளுடன் இணைந்து பாதுகாப்பான டிஜிட்டல் அமைப்பை உருவாக்க உறுதி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக பிரான்ஸ் நாட்டு அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோனிடம் இருநாட்டு உறவுகள் குறித்து திரு ஜெய்சங்கர் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் மேற்கு வங்க மாநிலத்தில் புல்புல் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானார்ஜி இன்று பார்வையிடுகிறார்

மீட்பு பணி நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட அதிகாரிகளை சந்தித்து அவர் ஆலோசனை நடத்துகிறார் மத்திய இணை அமைச்சர் திரு பபுல் சுப்ரியோ புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை இன்று பார்வையிடுகிறார் இதனிடையே அம்மாநில தலைமைச் செயலாளர் தலைமையில் குழி அமைக்கப்பட்டு மீட்பு பணிகள் தரிதப்படுத்தப்பட்டுள்ளன பொது ஒலிபரப்பு தினம் நேற்று கொண்டாடப்பட்டது

பிரிவினைக்குப் பிறகு வஹரியானாவில் உள்ள குருஷேத்ராவில் தற்காலிகமாக இடம் பெயர்ந்த மக்களுக்காக மகாத்மா காந்தி வானொலியில் உரையாற்றினார் இந்நாளையொட்டி தில்லி அகில இந்திய வானொலி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்திருந்தது மகாத்மா காந்திக்கு பிடித்தமான பஜனை பாடல்களுடன் கலாச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை குறிக்கும் வகையிலான திரைப்பட பாடல்களை பள்ளிக் குழந்தைகள் இசைத்தனர் இந்த தினத்தையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு அமித் காரே ஒலிபரப்பில் ஆகாஷவாணியின் பங்கை பாராட்டினார் அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சிகளுக்காக ஜம்மு மற்றும் சிம்லா நிலையங்களுக்கு விருதுகளை அவர் அறிவித்தார்

காசா பகுதியில் இருந்து தொடர்ந்து ராக்கெட் தாக்குதல் நடத்திவரும் தீவிரவாதிகள் மீது இஸ்ரேல் விமான தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார் பாலஸ்தீனிய இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பின் மீது இஸ்ரேல் ரானுவம் வான் மற்றும் தரைவழி தாக்குதல் நடத்தியுள்ளது

இதில் ஒருவர் படுகாயம் அடைந்ததாக இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பின் கமென்டராக செயல்பட்ட பாகா அபு அலட்டா கொல்லப்பட்டார் மேலும் நான்கு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர் ஹாங்காங் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரதான சுற்றில் விளையாட இந்தியாவின் சவுரவ் வர்மா தகுதி பெற்றுள்ளார் நேற்று நடைபெற்ற இரண்டு தகுதி கற்று ஆட்டங்களில் வென்ற அவர் முதல் ஆட்டத்தில் தாய்லாந்து வீரரை வீழ்த்தினா்

இன்று நடைபெறும் முக்கிய ஆட்டங்களில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கிடாம்பி ப்ரீகாந்த் சாய் பிரநீத் சமீர் வர்மா எச் எஸ் பிரனாய் மற்றும் பாருபள்ளி காஷியப் விளையாட உள்ளனா

இதில் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சார்பில் பதக்கம் வென்ற திரு உதித்குமார் மற்றும் திரு தீபக் சாஹல் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர்